ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார்

இதுகுறித்து யாரும் அச்சும் கொள்ளத் தேவையில்லை என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

இரண்டு ஒருநாள் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

மேலும் இதுசார்ந்து எடுக்கப்பட்ட முன்ளெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அறிக்கை அனுப்புமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களையும் பள்ளிக் கல்வி ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் மற்றும் கைகளை குத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி ஆகியவை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலின்கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பதுக்கலை தடுக்கும் விதத்திலும் இவை பரவலாக அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மேலும் இந்த சுட்டத்தின் அடிப்படையில் பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

தில்லியில் நேற்று

இவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அச்சுப்படத் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

இதனிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பங்கேற்க வேண்டாம் என்றும் இருமல் மற்றும் காய்ச்சல் இருப்பவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் கைகளை சுத்தமாக கழுவியபின் கண் மூக்கு வாய் ஆகிய பகுதிகளை தொடலாம் என்றும் அடிக்கடி கைகளை சோப்பு அல்லது கிருமி நாசினிகளை பயன்படுத்தி கழுவ வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலுடன் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது

உலகிற்கே சவாவாக உருவாகியுள்ள கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுப்பது குறித்து சாா்க் நாடுகளின் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் உரையாட பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளா் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க இத்தகைய ஒருங்கிணைப்பு உதாரணமாக இருக்கும் என்று அவர் டிவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

பிரதமரின் இந்த அழைப்பை பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா வரவேற்றுள்ளார் சார்க் நாடுகள் உடனடியாக இந்த நோய் பரவுவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆலோசிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பணிகள் தொடங்கப்படவில்லை என்பதால் இதுகுறித்து யாரும் அச்சும் கொள்ளத் தேவையில்லை என்று மாநில வருவாய்த்துறை அமைச்ச் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் நேற்று சட்டப்பேரவையில் கேள்விநேரம் முடிந்த பின் இத்தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு படிவத்தில் இடம் பெற்றுள்ள மூன்று அம்சங்களுக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதற்கு பதில் கிடைக்காததால் பணிகள் தொடங்கப்படவில்லை என்றும் கூறினார் இதை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித்தலைவர் திரு முக ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ள விளக்கம் என்ன என்பதை பேரவையில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் பேசுவதால் வருவாய்த்துறை அமைச்சர் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார் என்றார் மாநிலத்தில் அமைதி தொடர எதிர்க்கட்சியினர் உட்பட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமயில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கான ஆவோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தலைமையில் நேற்று நடைபெற்றது

திருவள்ளூர் மாவட்டம் தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடி வழியே வரும் வாகனங்களின்மீது கிருமி நாசினி தெளிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மகேஸ்வரி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்

தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர்கள் தில்லி விமான நிலையத்திலிருந்து தங்களுடைய நாட்டுக்கு திரும்பிச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் தரம்சாவாவில் நடைபெறவிருந்த முதவாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் பின்னர் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜெய்ஷா தெரிவித்துள்ளாா் இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகளுக்கான மற்ற விஷயங்கள் குறித்து மும்பையில் இன்று நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

கவுதமாலாவில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த உலக வில்வித்தைப் போட்டிளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன